சார்பிலான சிறப்பு தபால் தலையும் வெளியிடப்படுகிறது

பொது சபை கூட்டத்திலும் பிரதமர் சிறப்புரையாற்றுகிறார்

பொதுச்செயலர் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் சுகாதார நடவடிக்கைகளில் பிரதமர் ஆற்றிய சிறப்பான பங்கை போற்றும் வகையில் பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை நிறுவனம் உலகளாவிய சாதனையாளர் விருதை அவருக்கு வழங்கி அவரை கௌரவிக்க உள்ளது

மேலும் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் கார்பரேட் பிரிவுகளுக்கு சில சலுகைகளையும் அவர் அறிவித்துள்ளார்

அதேபோல் மும்பை பங்குசந்தையில் சென்செக்ஸ் குறியீடுகளும் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல் இன்று உயா்ந்துள்ளது

சரக்குசேவை வரி வருவாய் போதிய அளவிற்கு அதிகரிக்கம் பட்சத்தில் வரிவிகிதங்களை சீரமைக்க கோரினார் ஜிஎஸ்டி சட்டத்தின்கீழ் வழங்கப்பட்டுள்ள வரி விலக்குகள் படிப்படியாக நீக்கப்படும் என்ற அறிவிப்பு வர்த்தகர்களை பாதிக்கும் என்பதால் தமிழகத்திற்கு இது ஏற்புடையது அல்ல என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார் மின்சாரம் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரிவிதிப்பின் கீழ் கொண்டுவரக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார்

கைவினைப் பொருட்கள் பனிக்கூழ் போன்ற குளிர்பானங்களையும் இணக்கமுறை வரிவிதிப்பின் எதிர்மறை பட்டியலில் சேர்த்தல் விவசாய நடவடிக்கைகள் தொடர்பான சேவைகளுக்கு வரிவிலக்கு அளித்தல் மாநில மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்க விலக்கு அளித்தல் நுண்ணீர் பாசன கருவிகளுக்கு வரிவிலக்கு பொது விநியோக திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் பாமாயில் மண்ணெண்ணெய்க்கு வரிவிலக்கு அளிக்கப்படவேண்டும் என்றும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார்

இரு தலைவர்களும் இணைந்து உலான் பாத்தரில் அமைந்துள்ள புத்தர் சிலையை காணொலிமூலம் திறந்துவைக்கின்றனர்

அதனை தொடர்ந்து ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்தினார்

இப்பயணத்தின்போது ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொள்ளும் அவர் புத்தகயாவிற்கும் செல்கிறார் பின்னர் கர்நாடகா செல்லும் அவர் அம்மாநில ஆளுநருடன் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கிறார்

மக்கிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஷர்திப்சிங் பூரி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பூரி இக்கூட்டம் ஆக்கபூர்வமாக அமைந்தது என்றும் இதில் பல்வேறு பிரச்னைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார்

மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் பாதுகாப்பு ஆராய்ச்சி முகமை மேம்பாட்டு நிறுவனத்தில் விஞ்ஞானிகளுடன் இன்று கலந்துரையாடிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கு உயர்முன்னுரிமை அளிக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாதுகாப்பு பிரிவில் பல அதி நவீன தொழில் நுட்பங்களை உருவாக்கிய விஞ்ஞானிகளை பாராட்டிய அமைச்சர் தளவாட கண்காட்சியையும் பார்வையிட்டார்

பெரம்பலூர் விற்பனை நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தா கிருஷ்ணகிரியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி சாந்தி திருச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சிவராசு தஞ்சையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை உள்ளிட்டோர் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை துவக்கி வைத்தனர்

தஞ்சாவூர் உணவு பதப்படுத்துதல் மையம் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது

தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை தொடர்பான விழிப்புணர்வு பயிற்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவ் தலைமையில் இன்று நடைபெற்றது

தருமபுரி மாவட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி எஸ் மலர்விழி விவசாயிகள் குறைதீர்நாள் கூட்டத்தில் இன்று தெரிவித்துள்ளார்